் பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி ஒட்டுமொத்த வங்கித் துறை கட்டமைப்பின் தோல்வி என்று குடியரசு துணை தலைவ ர் தி ரு

பஞ்சா ப் நேஷன ல் வங்கி யி ன் அண்மை நிகழ்வுகள் ஒட்டுமொ த்த வங்கித்துறைகட்டமைப்பின் தோல்வி என்று குடியரசு துணைதலைவ ர் தி ரு

ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்வதால் எவருக்கும் எந்த பலனும் விளையப் போவ தில்லை என்றும் அவர் கூறினா ர் அமைப்பு சா ர் ந்த மற்றும் அமைப்புசாரா தொழில்துறையின் உற்ப த் தி தி றனை பெருக்க ஏதுவாக தொழி லாள ர் களுக்கு ஆரோக் கியமான பணி ச் தழ ல் ஒன்றை உருவாக்கித் தருதல் அவ சியம் என்று குடியரசு துணை த்தலைவ ர் வலியுறுத் தினார் தொழிலாளர்களுக்கு நவீனமான அறி விய ல் கல் வி களையும் வழங் கினால் தான் உற்பத் தி பெருகும் என்று அவ ர் தெ ரி வி த் தா ர்

ஷரம் ரத்னா ஷரம் பூஷண் ஷரம் வீர் ஷரம் பூரீ ஆகிய விருதுகளும் இதில் அடங்கும் தொ ழிலாளர் களின் கல்வி நிலையை மேம்படுத் தி

வேலைவாய்ப்புகளை பெருக்கி வறுமையை ஒழிக்க திறன் மே ம்பா ட்டுத் திட்டங்கள் பெருமள வில் பயன் படும் என்றும் அவ ர கூறினா ர

இவர் களில் குர்பால் சிங் பஞ்சாப் முதலமைச்ச ர் தி ரு

இதற்கி டையே பஞ்சா ப் முதலமை ச்ச ரி ன் மருமகன் விவசா யி களுக்கு செ ல்ல வேண் டிய பண த்தை தன் பையில் போட்டுக் கொண்டது காங்கிரஸ் கட் சிக்கு வெட்கக்கேடு என்று பிஜே பி தலைவார் திரு அமீத் ஷா டுவிட்டார் செய் தி ஒன்றில் கூறியுள்ளார்

ம த் தி ய மா நில அரசுகள் ஒருங் கிணைந்து மக்களுக்கான சேவைகளின் தர த்தை மே ம்படு த் த தி ற ம்ப ட்ட நடைமுறைகளை உருவாக்க வே ண்டு ம் என்று மத் திய நுகர்வோ ர் விவகாரங்கள் துறை இணை அமைச்ச ர் தி ரு

சவுத் ரி கூறியுள்ளார் இன்று ஹைதராபா த் தி ல் இ ஆளுகை பற்றிய தே சிய மாநாட்டை தொடக்கி வைத்து பே சிய அவ ர் குறைந்தபட்ச அரசு அ தி கபட்ச ஆளுகை என்பதை செயல்படுத்த அரசு கடந்த மூன்றரை ஆண்டுகளில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத் தி ரு ப் பதாக தெரி வித்தார்

தெலுங்கானா தகவல் தொ ழில் நுட்ப துறை அமைச்சிர் தி ரு

ராமாராவ் இந் நிகழ்ச்சி யி ல் பேசுகையில் தெலுங்கானா அரசின் டிதிட்டல் சேவைகளை மக்கள் பெறுவதற்கான மீ சேவா மொபைல் செய லி யி ன் மேம்படுத் திய வடிவம் விரைவில் வெளி யிடப்படும் என்றா ர்

துபா யி ல் நேற்று இரவு மாரடை ப்பா ல் காலமான நடிகை புரீதேவி யி ன் உடல் இன்று மாலை மு ம்பை வந்து சேரு ம் என எ இ ர் பா ர் க்க ப் படுகிறது

கடல்சா ர் போக்குவரத்தில் குறைந்த செலவிலான பு திய தொ ழி ல் நு ட் பங்களையு ம் சுற்று ச் தழலுக்கு எ ரி பொருளையு ம் பயன்படு த்த அரசு நடவடிக்கை எடு த்து வருவதாக ம த் தி ய சாலை போக்குவரத்து மற்றும் கப்பல் துறை அமைச்சிர் திரு

இன்று சென்னை ஐஐடி உய ர் க ல் வி நிறுவனத்தில் துறைமுகங்கள் நீர் வழிப்பாதைகள் மற்றும் கடலோரப் பகு திகளுக்கான தேசிய தொ ழி ல் நுட் ப மைய ம் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்க ல் நாட்டி பேசுகை யி ல் அவ ர் இவ்வாறு கூறினார்

சமஸ் கிருத் தில் பாடப்பட்டதற்கு தி ரு வைகோ டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர் கள் கண்டனம் தெ ரி வி த்துள்ளனர் ர யி ல் வே துறையி ல் பெ ண் பயணிகளுக்கு ஒதுக்க ப்ப ட்டு ர யி ல் புற ப்படும் வரை கா லியாக உள்ள இடங்களை காத் தி ரு ப்போ ரி பட்டிய வில் உள்ள பெண்களுக்கும் அதன் பி ன்ன ர மு த்த குடிமக்களுக்கு ம் ஒதுக்க முடிவு செய்யப் ப ட்டுள்ளது தற்போது இத்தகைய இடங்கள் ஆண் பெண் வித் தியாசமின் றி வரிசைக் கிரமத் தி ல்

திட்டுபாறை பகுதியை சேர் ந்த இவர் கள் பழனிக்கு சென்று விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது திடீரென கார் நிலை தடுமாறி தலைக்கு ப் பு ற க் கவி ழ்ந்ததா ல் இந்த விப த்து ஏற்ப ட்டதாக காவ ல்துறை வட்டாரங்கள் தெரி வித்தன மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வரு இறது

பு து ச்சே ரி மா நி ல த் தி ல் உள்ள ஆலயங்களி ல் வி ழா க்கள் மற்று ம் அதிகாலை பூஜை நேரத் தில் பயன்படுத்தப்படும் ஓலி பெருக்கி யி ல் இருந்து வெளிவரும் ச த்த ம் மி க குறைவாகவும் பொதுமக்களுக்கு பாதக ம் இன்றியும் இருப்பதை உறுதிப்படுத்துமாறு இந்து அற நிலைய துறை அனைத்து திருக்கோ வில் அதிகா ரி களுக்கு சுற்ற றிக்கை அனுப் பியுள்ளது ஒலிபெருக்ஷ் சத்தம் அதிகமாக இருப்பதால் தேர்வுக்கு பயிலும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக புகா ர பெறப்பட்டதை தொடர் ந்து இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுதொடர் பாக மேற்கொண்டு பிரச்சனை இருந்தால் இந்து அற நிலைய துறை அல்லது கோ வி ல் நி ர் வா இக ளிட ம் புகா ர் தெ ரி வி க்கலா ம் என்று ம் அறி விக்க ப்ப ட்டுள்ளது வள ர் இள ம் பருவ ஆரோக்கிய ம் என் பது குறி த்து ஜி ப்மர் மக்கள் கல்வி திட்டத்தின் கிழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுமக்களுக்கான விழிப்புண ரீவு கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஜிப்மாரில் நாளை நடைபெற உள்ளது

இந்நிகழ்ச்சி யிடல் கலந்து கொள்ள கட்டணமோ முன்பதி வோ தேவை யி ல்லை என அறி விக்கப்பட்டுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சரவைச் செயலார் டிஎஸ்ஆ ர் சு ப்ரமணியன் பு துடெல் லி யி ல் இன்று காலமானா ர்

டிஎஸ்ஆர் கப்ரமணியன் மறைவிற்கு பிரதம ர் தி ரு நரேந் திரமோடி இரங்கல் தெரி வித்துள்ளார் மிக சிறந்த சி வி ல் ச ர் வீ ஸ் அ திகா ரியான டிஎஸ்ஆ ர் கப்ரமணியன் பொது பிரச்சனைகள் குறித்து ஏராளமாக எழுதியும் தளி ழுத் திரை ப் தித்தவார் என்று பிரதமார் தமது செய் தியில் கூறியுள்ளா ர்

ஜிதேந் திர் சிங் உள்ளிட்டவ ர்களும் இரங்கல் செய்தி களை வெளி யி ட்டுள்ளன ர் நாகாலாந்து மற்றும் மேகாலயாவில் சட்டமன்றத் தேர் தல் வாக்குப திவு நாளை நடைபெற உள்ளது இவ்விரு மாநில ங்க ளிலு ம் தேர் தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவுக்கு வந்ததை தொடர் ந்து தேர் தல் ஆணையம் வாக்குப தி விற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து முடிப்ப தில் தி விரமாக ஈடுபட்டுள்ளது

மேகாலயா மற்றும் நாகாலாந் தில் நாளை நடைபெறும் தேர் தலில் பதிவாகும் வாக்குகள் ஏற்கனவே திரி புரா சட்டமன்றத் தேர் தலில் பதிவான வாக்குகளுடன் சேர் த் து ச னிக் கிழமை எண்ணப்படும்

பஞ்சா ப் நேஷன ல் வங்கி மோசடி ஒட்டுமொ த்த வங்கி த்துறை கட்டமைப்பின் தோல் வி என்று குடியரசு துணை தலைவ ர தி ரு

கடல்சா ர் போக்குவரத் தில் குறைந்த செலவிலான சுற்றுச் தழலுக்கு உகந்த தொ ழி ல் நுட்பங்கள் புகு த்தப் படும் என்று மத்திய கப்பல்துறை அமைச்சார் திரு

பு துவை ஜி ப்ம ரி ல் வள ர் இள ம் பருவ ஆரோக்கிய ம் பற்றிய பொதுமக்களுக்கான வி ழி ப் புண ர வு கலந்துரையாடல் நி கழ்ச் சி நாளை நடைபெற உள்ளது